முதலமைச்சா் திரு எடப்பாடி கே

மருத்துவ மையத்தில் முப்பத்தைந்தரை கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான நவீன மருத்துவ அரங்குகளை இன்று துவக்கி வைத்துள்ளார்

கஜா புயல் நாளை மாலை பாம்பன் கடலூர் இடையே கரையை கடக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் சிங்கப்பூர்

தொழில்நுட்பம் எண்ணற்ற வேலைவாய்ப்புகளை உருவாக்கித் தருவதாகவம் இதனால் வாழ்க்கைத்தரம் மேம்படுவதாகவும் சுட்டிக்காட்டிய பிரதமர் இளைஞர்களின் சக்தியையும் மாற்றத்திற்கான அவர்களின் ஆர்வத்தையும் ஊக்குவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் உலகின் மிகப்பெரிய நிதி தொழில்நுட்ப விழாவான ஃபிண்டெக்கில் உரையாற்றுவது தமக்கு பெருமை அளிப்பதாகவும் பிரதமர் கூறினார்

கிழக்காசிய உச்சிமாநாட்டின் ஒருபகுதியாக அமெரிக்க துணை அதிபர் மைக் பென்ஸை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை பிரதமர் மேற்கொண்டார்

பிரதமர் தொடர்ந்து மண்டல பொருளாதார விரிவான ஒத்துழைப்பு கூட்டத்தில் பங்கேற்று தடையற்ற வர்த்தக உடன்படிக்கையில் எட்டப்பட்ட வளர்ச்சி குறித்து உறுப்புநாட்டு தலைவர்களுடன் விவாதிக்கிறார்

இந்நாளையொட்டி குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் மறைந்த தலைவருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ட்விட்டரில் விடுத்த செய்தியில் நாட்டின் முதலாவது பிரதமரை அன்னாரின் பிறந்தநாளான இன்று நினைவு கூர்வதாக குறிப்பிட்டார் பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள செய்தியில் சுதந்திர போராட்டத்திற்கு நேரு ஆற்றிய சேவையையும் பிரதமாக அவர் மேற்கொண்ட பணிகளையும் நினைவுகூர்ந்தார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி விடுத்துள்ள செய்தியில் சுதந்திரம் ஜனநாயகம் மத சார்பின்மை சமூகநீதிக்கு மறு அர்ப்பணிப்பு செய்தவதே மறைந்த தலைவருக்கு நாம் செய்யும் மரியாதை என்று குறிப்பிட்டுள்ளார் நேருவின் சமாதி அமைந்துள்ள சாந்திவன்னில் முன்னாள் குடியரசுத்தலைவா திரு பிரணாப் முகா்ஜி முன்னாள் குடியரசு துணைத்தலைவா் ஹமீத் அன்சாரி முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங் ஐக்கிய முற்போக்கு கூட்டணித்தலைவர் திருமதி சோனியா காந்தி உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார்கள் நாடாளுமன்ற மத்திய மண்டபத்தில் ஜவஹா்லால் நேருவின் திருவுருவப்படத்திற்கு மக்களவை தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மரியாதை செலுத்தினார்கள்

சென்னை கிண்டி கத்திப்பாரா சந்திப்பில் உள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு தமிழக ஆளுநர் திரு

எடப்பாடி கே பழனிச்சாமி சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல நிலையம் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் கோடி ருபாய் மதிப்பீட்டிலான நவீன மருத்துவ அரங்குகளை இன்று துவக்கி வைத்தாா் நவீன இருதய சிகிச்சை அறுவை அரங்கம் தீவிர சிகிச்சை பிரிவு குழந்தைகளுக்கான நவீன ஒலி ஒளி அரங்கம் குழந்தைகள் மரபணு மூலக்கூறு ஆய்வகம் மரபணு குறைபாடு சிகிச்சை துறை ஆகியவை இதில் அடங்கும் மேலும் ஒரு கோடி ருபாய் செலவில் பச்சிளங்குழந்தைகளுக்கான தைராய்டு பரிசோதனை திட்டத்தை துவக்கி வைத்து அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் பொன்விழா நினைவு அஞ்சல் அட்டையையும் அவர் வெளியிட்டார்

இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்கொண்டனர் ம் ம் ம் ம் ம வானிலை வங்க கடலில் மையம் கொண்டுள்ள கஜா புயல் நாளை மாலை பாம்பன் கடலூர் இடையே கரையை கடக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் இன்று தெரிவித்தது

கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என்றும் நாகை தஞ்சை புதுக்கோட்டை ராமநாதபுரம் காரைக்கால் பகுதிகளில் சுமார் ஒரு மீட்டர் அளவிற்கு அலைகள் உருவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

ம் ம் ம் ம் ம கஜா புயல் தொடர்ச்சி கடலூர் மாவட்டத்தில் கஜா புயல் கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதால் அங்கு போர்க்கால அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

இவ்விழாவில் மாநில இந்துசமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேவூர் எஸ் ராமச்சந்திரன் மாவட்ட ஆட்சித்தலைவர் கே

கந்தசாமி உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டனர்

சிந்து சமீர் வர்மா சாய் பிரனீத் ஆகியோர் வெற்றிபெற்று இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர்